எதிராக செயல்படுகிறது என பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார்

மதமாற்ற விவகாரம் குறித்து தேசிய அளவில் விவாதம் நடத்தப்பட வேண்டும் என மத்திய திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார்

என மத்திய வேளாண் அமைச்சர் திரு ராதாமோகன் சிங் தெரிவித்துள்ளார்

மதுரை மாவட்டம் பாலமேடு ஜல்லிக்கட்டு இன்று நடைபெற உள்ளது

பட்டத்தை வென்றள்ளார் இனி விரிவான செய்திகள் சபரிமலை விவகாரத்தில் கேரளத்தில் ஆளும் இடதுசாரி அரசு நாட்டின் கலாச்சாரம் வரலாறு மற்றும் ஆன்மீக உணா்வுகளை அவமதிக்கும் வகையில் நடந்து கொண்டதாக பிரதமா் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் கொல்லத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர் இந்த விவகாரத்தில் இடதுசாரி கட்சிகளும் காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக முன்னணியும் கேரள மக்களின் உணா்வுகளை புறக்கணித்து விட்டதாக குற்றம்சாட்டினார் காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருக்கும்போது ஒரு விதமாகவும் ஆட்சியில் இல்வாதபோது ஒரு விதமாகவும் முரண்பட்ட நிலைப்பாடுகளை மேற்கொண்டு வருவதாகவும் பிரதம் குறிப்பிட்டார் அக்கட்சியினர் நாடாளுமன்றத்தில் ஒரு கருத்தையும் பத்தனம்திட்டாவில் அகற்கு மாறுபட்ட கருத்தையும் தெரிவிப்பதாக அவர் கூறினார் சபரிமலையில் அனைத்து வயது பெண்களையும் அனுமதிப்பது தொடர்பான பிரதமரின் விம்சனத்தை மார்க்சிஸ்ட் கம்பூனிஸ்ட் மற்றும் காங்கிரஸ் கட்சிகள் குறை கூறியுள்ளன இந்த விவகாரத்தை பிஜேபி அரசியல் ஆதாயங்களுக்காக பயன்படுத்த முயற்சிப்பதாக மாநில காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு முல்லப்பள்ளி ராமச்சந்திரன் தெரிவித்துள்ளார் அதேபோன்று பிரதமின் கருத்து அரசியல் சாசனத்திற்கு எதிரானது என்றும் ஆர் எஸ் எஸ் கொள்கைகளை புகுத்த முயற்சிப்பதையே காட்டுவதாகவும் மார்க்சிஸ்ட் கட்சி தெரிவித்துள்ளது மதமாற்றம் விவகாரம் குறித்து தேசிய அளவில் வெளிப்படையான விவாதம் நடத்தப்பட வேண்டும் என மத்திய உள்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வலியுறுத்தியுள்ளார் புதுதில்லியில் நடைபெற்ற விழா ஒன்றில் பேசிய அவா இந்த விவாதம் திறந்த மனதுடனும் சமுதாயத்தின் அனைத்துத்தரப்பினரும் பங்கேற்பதாகவும் அமைய வேண்டும் என கேட்டுக்கொண்டாா் பெரும்பான்மை இன மக்கள் ஆட்சி செய்யும் நாடுகளில் வசிக்கும் சிறுபான்மையினர் மதமாற்ற தடை சட்டத்தை நிறைவேற்ற வலியுறுத்தி வரும் நிலையில் இந்தியாவில் பெரும்பான்மையின மக்கள் அதுபோன்ற தடை சட்டத்தை நிறைவேற்ற வலியுறுத்துவதையும் அவர் சுட்டிக்காட்டினார் உலகிலேயே அமைதி திருவிழாவை கொண்டாடுவதற்கு இந்தியாதான் உகந்த நாடு என்றும் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்தார் பொதுப்பிரிவினில் பொருளாதார ரீதியாக பின்தங்கியவர்களுக்கான பத்து சதவீத இடஒதுக்கீடு

புதுதில்லியில் இதனைத் தெரிவித்த அவர் எஸ் சி எஸ் டி மற்றும் இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு தற்போது நடைமுறையில் உள்ள இடஒதுக்கீட்டை பாதிக்காத வகையில் பொதுப்பிரிவினருக்கான இடஒதுக்கீடு நடைமுறைபடுத்தப்படும் என்றார் இத்தொடர்பாக பல்கலைக் கழக மானியக்குழு அகில இந்திய தொழில்நுட்பக் கல்வி கவுன்சில் ஆகியவை இன்னும் ஒரு வாரத்திற்குள் உரிய உத்தரவுகளை பிறப்பிக்க இருப்பதாகவும் திரு ஜவ்டேக்கா கூறியுள்ளார் பணக்காரர்களுக்கும் ஏழைகளுக்கும் இடையேயான இடைவெளியை கூட்டுறவுத் துறை சரி செய்யும் என மத்திய வேளாண் அமைச்சர் திரு ராதாமோகன் சிங் கூறியுள்ளார்

நாட்டில் உள்ள கூட்டுறவு நிறுவனங்களை நடத்துவதற்கு திறன் பயிற்சி பெற்ற மனிதவளம் தேவைப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டார் இந்தியாவில் பன்நெடுங்காலமாகவே கூட்டுறவு கலாச்சாரம் இருந்து வருவதை கட்டிக்காட்டிய அவர் நாட்டில் தற்போது சுமார் எட்டு லட்சத்திற்கும் மேற்பட்ட கூட்டுறவு சங்கங்கள் செயல்படுவதாகவும் தெரிவித்தார் வேளாண் கூட்டுறவு சங்கங்களின் பொருளதார நிலையை மேம்படுத்த அவற்றின் செயல்பாடுகளை கணினிமயமாக்குவது அவசியம் என்றும் திரு ராதாமோகன் சிங் கூறினார் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்திற்கு கூடுதலாக ஆறாயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது

இந்த நிதி ஒதுக்கீடு இதுவரை இல்லாத அளவிற்கு மிக அதிகமான ஒதுக்கீடு எனவும் மத்திய ஊரக வளர்ச்சித்துறை தெரிவித்துள்ளது கர்நாடகத்தில் திரு குமாரசாமி தலைமையிலான காங்கிரஸ் மதசார்பற்ற ஜனதாதள கூட்டணி அரசுக்கு அளித்துவந்த ஆதரவை சுயேட்சை எம் எல் ஏ க்கள் இருவர் விலக்கிக் கொண்டுள்ளனர் மேலும் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த சட்டமன்ற உறப்பினா்கள் சிலரும் அதிருப்தியில் இருப்பதாக கூறப்படுவதால் குமாரசாமி அரசுக்கு நெருக்கடி ஏற்பட்டுள்ளது இதனிடையே கா்நாடக அரசை கவிழ்க்க பிஜேபி குதிரை பேரத்தில் ஈடுபடுவதாக காங்கிரஸ் கட்சி குற்றம்சாட்டியுள்ளது

காங்கிரஸ் கூட்டணி எம் எல் ஏ க்கள் ஒற்றுமையுடன் இருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார் ஆனால் காங்கிரஸ் கூட்டணி கட்சிகளின் குற்றச்சாட்டை பிஜேபி பொதுச்செயலாளர் திரு முரளிதர ராவ் மறுத்துள்ளார்

பொங்கல் பண்டிகை தமிழகத்தின் தனித்துவம் வாய்ந்த பண்டிகை என ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோஹித் தெரிவித்துள்ளார் ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற பொங்கல் பெருவிழாவில் பேசிய அவர் கதிரவனுக்கு மரியாதை செலுத்தும் வகையிலான இந்தப் பண்டிகை சாதி மத இன பாகுபாடின்றி கொண்டாடப்படுவதாக கூறினார் தமிழகத்தில் அறுவடைத் திருவிழாவாகவும் பொங்கல் பண்டிகை கொண்டாடப்படுவதை சுட்டிக்காட்டிய ஆளுநர் தமிழகத்திற்கு தேவைப்படும் தண்ணீரில் பெருமளவு வடகிழக்கு பருவமழை மூலம்தான் கிடைக்கிறது என்றார் தமிழகம் வளர்ச்சியடைய வேண்டுமா வீழ்ச்சியடைய வேண்டுமா என்பதை வரும் தேர்தலில் மக்கள் முடிவு செய்ய வேண்டிய நேரம் வந்துவிட்டதாக மத்திய இணையமைச்ச் திரு பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் வரவிருக்கும் நாடாளுமன்ற தேர்தலில் பிஜேபி தமிழகத்தில் வலிமையான கூட்டணி அமைத்து போட்டியிடும் என்றார் கொடநாடு விவகாரத்தில் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி க்கு எதிரான புகார் பற்றிய கேள்விக்கு பதிவளித்த அவர் தோ்தல் காலங்களில் இதுபோன்ற ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகள் வருவது வழக்கம் என்று கூறினார் எளினும் இந்தக் குற்றச்சாட்டுக்கு உரிய ஆதாரம் இருந்தால் அதுபற்றி நியாயமான விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்றும் தெரிவித்தாா் சிலை கடத்தல் வழக்குகளை விசாரிக்கும் ஒய்வுபெற்ற காவல்துறை அதிகாரி திரு பொன்மாணிக்க வேலுவிற்கு மாநில அரசு முழுமையான அதிகாரத்தை வழங்க வேண்டும் என்றும் திரு பொன் ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தினார் வல்லூர் அனல்மின் நிலையம் செயல்படுவதற்கான தடை நீங்கியதை அடுத்து அங்கு நேற்று முன்தினம் முதல் மின் உற்பத்தி தொடங்கி விட்டதாக மின்துறை அமைச்சர் திரு பி தங்கமணி தெரிவித்துள்ளா்

மாநிலத்தில் மின்வெட்டு ஏற்படாத அளவிற்கு மின்சார உற்பத்தி திருப்திகரமாக உள்ளதாகவும் அவர் கூறினார் பொங்கல் பண்டிகையின் இரண்டாம் நாளான இன்று மாட்டுப் பொங்கலாக கொண்டாடப்படுகிறது இதையொட்டி விவசாயிகள் வேளாண் பணியில் தங்களுக்கு உறுதுணையாக திகழும் கால்நடைகளை அலங்கரித்து அவற்றிற்கு பொங்கலிட்டு கொண்டாடுகின்றனர்

ஆப்கானிஸ்தானில் உள்நாட்டு சண்டையை முடிவுக்கு கொன்டுவருவது குறித்து அமெரிக்கா உடன் நடத்திவரும் பேச்சுவார்தைகளை முடித்துக் கொள்ளப்போவதாக தாலிபாள் அமைப்பு அறிவித்துள்ளது

உலக வாத்தக அமைப்பின் மேல் முறையீட்டு அமைப்பிற்கான நீதிபதிகளை நியமிப்பதில் ஏற்பட்டுள்ள தேக்க நிலையை முடிவுக்கு கொண்டுவருமாறு அந்த அமைப்பின் உறுப்பு நாடுகளை இந்தியா கேட்டுக்கொண்டுள்ளது பிளாஸ்டிக் பொருட்கள் உபயோகத்தை தவிர்ப்பது பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் காஞ்சிபுரத்தில் தொண்டு அமைப்பு சார்பில் துணிப் பைகள் வழங்கி பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டது சேலம் மாவட்டத்தில் பெண் குழந்தைகளின் பாதுகாப்பு மற்றும் ஊட்டச்சத்து சுகாதார தேவைகள் குறித்து அனைத்து துறை அதிகாரிகளை கொண்ட சக்தி குழு உரிய நடவடிக்கை மேற்கொள்ளும் என்று மாவட்ட ஆட்சியர் திருமதி ரோகிணி தெரிவித்துள்ளார்

இரண்டாவது இடத்தில் தில்லி அணியும் மூன்றாவது இடத்தில் ஹரியானா அணியும் உள்ளன